எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பீலா ராஜேஷ் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் திரு லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளா்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உலகையே அச்சுறுத்தி வரும் கொடிய நோய்த் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவே ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை மக்கள் புரிந்தகொண்டு அரசுக்கும் காவல் துறைக்கும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் நோய் தொற்று தொடர்பாக துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினா் நோய் தொற்று பரவாமல் தடுக்க கோயம்பேடு வணிக வளாக அங்காடியின் உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதிகளில் தினந்தோறும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் வாடிக்கையாளர்கள் கைகளை சுத்தம் செய்யும் கிருமி நாசினி வழங்கப்படுவதாகவும் அங்காடியில் அவ்வப்போது சேரும் குப்பைகள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் அறிக்கை ஒன்றி தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை குழுக்கள் மூலம் காய்கறிகள் மற்றம் பழங்கள் கொண்டு வரும் ஒட்டுநர்கள் நடத்துனர் முதல் கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் கோயம்பேடு அங்காடிக்கு வாடிக்கையாளா்கள் அதிகமாக வரும் பத்து நழைவாயில்கள் கண்டறியப்பட்டு பொதத்துறை நிறுவனங்களின் உதவியுடன் கிருமி நாசினி தெளிக்கும் சுங்கப்பதை அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போரில் வெற்றிபெற உறுதியேற்போம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

உலக சுகாதார அமைப்பு நமது நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பதைவும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஏழை மக்களுக்கு உரிய உதவிகளை செய்துதர வேண்டுமென்று கட்சித் தொண்டர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டாா் வீடுகளிலேயே முக கவகஙகளை தயாரிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான பணிகள் குறித்து அமைச்சர்களுடன் விரிவாக விவாதித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலி வாயிவாக இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாள்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார்

பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்தார்

வாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நோவல் கொரோனா தொற்றை தடுக்க ஒத்துழைப்பு தருமாறும் மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நோவல் கொரோனா நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு முடிந்த பின் முதலமைச்சர் அறிவுறுத்தலின் படி பள்ளிகள் செயல்படத் தொடங்கும் என்றும் தெரிவித்தாா்

ஆர் விஜயபாஸ்கள் இன்று தொடங்கி வைத்தாா்